பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தமது பிறந்த தினத்தை தாம் போட்டியிட்டு வெற்றிபெற்ற வாரனாசி தொகுதியில் பள்ளிக் குழந்தைகளுடன் கொண்டாடுகிறார் இன்று பிற்பகல் நரூர் கிராமத்திற்கு செல்லும் அவர் அங்குள்ள தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார் மாலையில் குழந்தைகளுடன் திரைப்படம் பார்க்கவும் அவர் திட்டமிட்டுள்ளார் பின்னர் காசி வித்யா பீடத்தை சேர்ந்த மாணவர்களிடையே பிரதமர் கலந்துரையாட உள்ளார்

இவை வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதை முன்னிட்டு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதன் மூலம் போட்டி நிறைந்த இந்த துறையில் இந்தியாவின் திறமை நிலைநாட்டப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்

நடப்பு நிதியான்டு இறுதிக்குள் இரண்டு வாரத்திற்கு ஒரு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் திரு சிவன் கூறியுள்ளார்

செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட மங்கள்யான் வெற்றிகரமாக நான்காண்டுகளை நிறைவு செய்துள்ளது என்றும் உயர்ந்த தரத்திலாள படங்களை அது தொடர்ந்து அனுப்பிவருவதாகவும் திரு சிவன் குறிப்பிட்டார் ராஜஸ்தானில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்றும் நாளையும் ஆய்வு செய்யவுள்ளது தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா துணைத் தேர்தல் ஆணையர் சந்தீப் சக்சேளா உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் ஜெய்ப்பூர் சென்று ராஜஸ்தான் மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு ஆனந்த் குமார் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆவோசனை நடத்துவுள்ளனர் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுடனும் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளனர் அனைவருக்கும் தரமான கல்வியை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

அப்போது பேசிய அவர் கணினி மற்றும் நவீன தொலைபேசிகள் இல்லாத மாணவர்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்றார் வசதிக்குறைவால் எந்த மாணவரும் பாதிப்படையக்கூடாது என்பதில் அரசு கவனமாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் பல்வேறு நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு இந்த மையங்கள் உதவியாக இருக்கும் என்று அவர் கூறினார்

பல்கலைக்கழக மானியக்குழுவின் தேசிய தகுதித் தேர்வு உள்ளிட்ட தேர்வுகள் கணினி மூலம் இந்த ஆண்டு முதல் நடத்தப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தில்வி பிஜேபி தலைவர் திரு மனோஜ் திவாரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய திரு ராஜ்நாத் சிங் பல்வேறு அரசியல் சித்தாத்தங்களை கொண்ட அனைத்துக்கட்சி தலைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த பொதுநலவாதியாக அடல் பிகாரி வாஜ்பாய் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டார் வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் பேசுகையில் அரசியலை தாண்டி சிறந்த கவிஞராகவும் பேச்சாளராகவும் வாஜ்பாய் திகழ்ந்தார் என்று கூறினார் உலகத்தை மிகப்பெரிய குடும்பமாகவே இந்தியா கருதுவதாகவும் பகிர்ந்து கொண்டு அக்கறை செலுத்துதல் என்ற தத்துவத்தின் மீது இந்தியா நம்பிக்கை கொண்டுள்ளது என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார்

இந்தியா எந்த நாட்டையும் தாக்கியதில்லை எனவும் அனைவருடனும் நல்லிணக்கத்தை பராமரிப்பதையே விரும்புவதாகவும் அவர் கூறினார் இந்திய கலை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றை வெளிநாடுவாழ் இந்தியர்கள் தாங்கள் வசிக்கும் நாடுகளில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அந்நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தங்களது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த தாய்நாட்டை வெளிநாடுவாழ் இந்தியர்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டுவரும் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளால் அனைத்து தரப்பு மக்களும் பயனடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரிவிதிப்பு ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் உள்ளிட்டவை புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டுவந்துள்ளன எனவும் சிறந்த பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் இன்று மால்டா அதிபர் திருமதி மேரி லுாயிஸூடன் உயர்நிலைக்குழு அளவில் குடியரசு துணைத்தலைவர் பேச்சு நடத்தவுள்ளார் அதைத் தொடர்ந்து இருநாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகவுள்ளன மால்டா பிரதமர் திரு எவரிஸ்ட் பர்ட்டாலோ நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு ஆய்லோ ஃபருகியா ஆகியோருடனும் திரு வெங்கைய நாயுடு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் பின்னர் இன்று மாலை நடைபெறும் இந்திய மால்டா வர்த்தக கூட்டமைப்பு கூட்டத்திலும் பங்கேற்று அவர் உரையாற்றுகிறார் ஜம்முவில் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய வேலியை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் எல்லையில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பதற்காக இரண்டு இடங்களில் இந்த நவீன வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஒருநாள் பயணமாக ஜம்மு செல்லும் அவர் ஃபிளோரா பகுதியில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை அலுவலகத்திற்குச் சென்று ஆய்வு செய்யவுள்ளார் ஜம்மு பகுதியில் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டில் உள்ள கட்டுப்பாட்டு அறைகள் மற்றம் சோதனைச்சாவடிகளுக்கும் சென்று பார்வையிடுகிறார் ஜம்மு அருகே மக்வால் பகுதியில் எல்லையில் வசிக்கும் மக்களுடனும் கலந்துரையாடுகிறார் அவருடன் பிரதமர் அலுவலக இணையமச்சர் திரு ஜித்தேந்திர சிங்கும் இந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்

முன்னதாக மங்கத் சூறாவளி ஹாங்காங் நகரிலும் வீசியதை அடுத்து அங்கு உஷா்நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது

கடந்த இரண்டு நாட்களில் அமெரிக்காவின் சில நகரங்களில் அறுபது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வடக்கு கரோலினாவில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அரசின் வெள்ள நிவாரண முகாம்களில் தங்கவைக்கப்பட்டுள்ளனர் பளுதூக்குதல் பயிற்சியாளர் விஜய் ஷர்மா கிரிக்கெட் பயிற்சியாளர் தரக் சின்ஹா உள்ளிட்டோருக்கு த்ரோனாச்சாரியார் விருதுகளை வழங்க தேர்வுக்குழு பரிந்துரை செய்துள்ளது சிறப்பாக செயல்படும் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் இந்த விருது பெறுவோரை தேர்வு செய்ய ஒய்வுப்பெற்ற நீதிபதி முகுல் முட்கல் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு குத்துச்சண்டை பயிற்சியாளர் சி ஏ குட்டப்பா டேபிள் டென்னிஸ் பயிற்சியாளர் சீனிவாசராவ் ஹாக்கி பயிற்சியாளர் கிளாரன்ஸ் லோபோ ஜூடோ பயிற்சியாளர் ஜிவான் உள்ளிட்டோருக்கும் த்ரோனாச்சுரியார் விருது வழங்க பரிந்துரை செய்துள்ளது விளையாட்டுகளில் சிறப்பாக செயல்பட்டு வாழ்நாள் சாதனைபுரிந்த வீரர்களுக்கு வழங்கப்படும தயான்சந்த் விருதை ஹாக்கி வீரர் பரத் சித்ரி வில்வித்தை வீரர் சத்யதேவ் பிரசாத் மல்யுத்த வீரர் தாது சவுகுல் ஆகியோருக்கு வழங்குமாறும் தேர்வுக்குழு பரிந்துரைத்துள்ளது

ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஹாங்காங் அணியை வென்றது

இன்று அபுதாபியில் நடைபெறும் ஆட்டத்தில் இலங்கை அணியும் ஆப்கானிஸ்தான் அணியும் மோதுகின்றன ஃபிரான்ஸை சேர்ந்த தடகள வீரர் கெவின் மேயர் டெக்காத்தலான் போட்டியில் அதிக புள்ளிகள் பெற்று புதிய சாதனைப் படைத்துள்ளார்

டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் குரேஷியா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது